மாநில காவல்துறை பணிக்கான நுழைவுத் தேர்வில் என்சிசி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிய வெளி நோயாளிகள் பிரிவினை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

உயிரிழப்பை பொறுத்தவரை இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தபோதிலும் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் இதற்கு உரிய நேரத்தில் எடுத்த நடவடிக்கைகளே காரணம் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

முதற்கட்ட பரிசோதனையில் இந்த தடுப்பு மருந்து பாதுகாப்பானது நோய் தடுப்பு சக்திமிக்கது மற்றும் வேறு எந்த தீய விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார்

கட்டணமில்லா காணொலி மருத்துவ ஆலோசனை சேவையை வழங்குவதில் தமிழகம் தொடா்ந்து முதலிடத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

இத்திட்டத்தின் அடுத்தகட்டமாக அரசு சிறப்பு மருத்துவர்களும் உயர் சிறப்பு மருத்துவர்களும் சேவை வழங்க உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் மாநில காவல்துறை பணிக்கான நுழழவுத் தேர்வில் என்சிசி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அனைத்து மாநிவங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தேசிய மாணவர் படையில் ஆர்வமுடன் சேர்வதற்கும் மாநில காவல்படையில் இளைஞர்கள் கண்ணியமும் உடல்தகுதியும் மிக்க இளைஞர்கள் சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆயுதப்படையில் துணை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பணியிடங்களுக்கான தேர்வில் என்சிசி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க மத்திய அமைச்சகம் ஏற்கனவே முடிவுசெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் நம்பிக்கையையும் ஒளியையும் பரப்பிடும் வல்லமை வாய்ந்தவை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவா் நாட்டில் உள்ள இளைஞா்கள் பலரும் திருக்குறளை படித்து பயனடைவார்கள் என்று நம்புவதாகக் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அதி அற்புதமான ஊக்குவிப்பு நூலாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் உயரிய சிந்தனைகள் உள்ளத சுகுறிக்கோள்கள் ஊக்கம் தரும் கருத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிஷம் திருக்குறள் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

வழக்கம்போல் மாணவிகள் மாணவர்களைவிட ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர்

விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான தேதி மற்றும் வழிமுறைகள் பின்னா் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை கூறியுள்ளது இந்த தேர்வில் தேர்ச்சிபெறாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதியும் பின்னா் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்